உறுதிபூண்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியிருக்கிறார்

நியூசிலாந்து தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்கள் பலர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

கட்சி வெளியிட்டுள்ளது

வாங்குவது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

நடத்த சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஒப்புதல் வழங்கியுள்ளது

சுனில் அரோரா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நடந்த பல்வேறு துறை சார்ந்த குழுக்களின் தேர்தல் நுண்ணறிவுப் பிரிவு கூட்டத்தில் பேசிய அவர் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் செயல் தேர்தலை நியாயமாக நடத்துவதில் பெரும் முட்டுக்கட்டையாக உள்ளது என்று கூறினார் மக்களவைத் தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் அரசியல் சாசன பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதாக அவர் தெரிவித்தார் ஜனநாயகத்தில் நியாயமான முறையில் தேர்தலை நடத்துவது தற்போது மிகப் பெரிய சவால்களில் ஒன்றாக மாறியுள்ளதென திரு சுனில் அரோரா கூறினார் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் உன்ளிப்பாக கவனிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக துணைத்தேர்தல் ஆணையர் திரு குதீப் ஜெய்ன் இன்று கொல்கத்தா செல்கிறார் மாவட்ட ஆட்சியாளர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல்துறை ஆணையர்கள் ஆகியோரை இன்று சந்தித்து பேசவுள்ளார் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் ஆகியோரையும் சந்தித்து பேசுகிறார் அதன்பின்னர் மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார் தேர்தல் நடைபெறுவதையொட்டி ஏற்கெனவே துணை ரானுவப்படையைச் சேர்ந்த ஏழு கம்பெனிகள் பாதுகாப்பு அளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர்

இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவத்திற்கு தனது இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துள்ளார் இத்தொடர்பாக நியூசிலாந்து பிரதமர் ஜஸிந்தா ஆர்டனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த கொடுர தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இந்த கடுமையான தருணத்தில் நியூசிலாந்துக்கு இந்தியா துணை நிற்கும் என்றும் கூறியுள்ளார் ஜனநாயகம் மற்றும் பலதரப்பு மக்கள் இருக்கும் இடங்களில் வன்முறைக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்றும் பிரதமர் அக்கடதத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஜெர்மன் நாட்டு அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அமைதியாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் மீது வெறுப்புணர்வுடன் சுட்டுக்கொன்ற சம்பவம் வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்ரான் இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்தை எதிர்க்கும் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் பிரான்ஸ் துணை நிற்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் போப் பிரான்ஸிஸ் தனது இரங்கல் செய்தியில் நியூசிலாந்தில் உள்ள இஸ்லாமிய மக்களுக்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் இந்த வன்முறை தாக்குதல் சும்பவத்திற்கு ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஸ்காட் மாரிசன் னும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்த தாக்குதல் சும்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு ஜஸிந்தா ஆர்டன் இச்சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார்

இதில் சும்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் ஜெய்ஷ் இ முகம்மது தீவிரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச தீவிரவாதியாக அறிவிப்பதற்கான தீர்மானத்திற்கு முன் எப்போதும் இல்வாத வகையில் உலக நாடுகளின் ஆதரவு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஐநா பாதுகாப்பு சடையில் நிரந்தர உறுப்பு நாடுகளான அமெரிக்கா பிரான்ஸ் மற்றம் பிரிட்டன் ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டுவந்த இந்த தீர்மானத்திற்கு பாதுகாப்பு சபையில் தற்காலிக உறுப்பு நாடுகள் மற்றும் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் இத்தாலி ஜப்பான் உள்பட பிற நாடுகளும் ஆதரவு அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

நா பாதுகாப்பு சபையில் இதுதொடர்பான தீர்மானம் நான்கு முறை கொண்டுவரப்பட்டுள்ளதை அவர் சுட்டிகாட்டியுள்ளார் பாகிஸ்தாளில் இருந்து செயல்பட்டு வரும் ஜெய்ஷ் ஈ முஹமது தீவிரவாத அமைப்பிள் அனைத்து சொத்துகளையும் முடக்க பிரான்ஸ் முடிவு செய்துள்ளது இத்தொடர்பாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் லீ டிரையன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார்

மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய கூட்டமைப்பின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பிரான்ஸ் துணை நிற்கும் என்று அவர் குறிப்பிட்டார்

மேகாலாயா மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு முகுல் சங்மா தரா மக்களவை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தற்போது மக்களவை உறுப்பினர்களாக உள்ள அகில இந்திய மகளிர் காய்கிரஸ் தலைவர் சுஷ்மிதா தேவ் சில்ச்சர் தொகுதியிலும் கவ்ராவ் கோகாய் அசாம் மாநிலத்தில் உள்ள காலியா போர் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் தெலங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சியின் தற்போதைய உறுப்பினராக இருந்து சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த கோண்டா விஸ்வேஸ்வர ரெட்டி செவ்வேளா தொகுதியிலிருந்து மீண்டும் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதிலும் பாதுகாப்புத்துறைக்கான தளவாடங்களை வாங்குவதிலும் வருங்காலங்களில் அரசு முன்னுரிளம் அளிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஊடகங்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கிராமப்புறங்களின் மேம்பாடு கல்வி மற்றும் மருத்துவ துறை சார்ந்த வளர்ச்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார்

இந்த சிறந்த திட்டமானது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கப்பட்டது

சிமி என்று அழைக்கப்படும் இந்திய இஸ்லாமிய மாணவர் அமைப்பைச் சேர்ந்த ஒருவருக்கு தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது

சுப்பவம் நடைபெற்ற இடத்தில் குற்றவாளிகளான ஃபர்கத் மற்றும் ஜகீர் கையில் துபாக்கியுடன் இருந்தனர் இவர்களை அப்போது தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்து வழக்கு தொடுத்தது

இதன் தீர்ப்பு நேற்று வழங்கப்பட்டது இந்த வழக்கில் தகுந்த ஆதாரங்கள் இல்லாததால் மூன்றாவது குற்றவாளியான நிஜாமுதீனை நீதிமன்றம் விடுதலை செய்தது

இத்தொடர்பாக இந்த கூட்டமைப்பின் கூட்டம் நியூயார்க் நகரில் நேற்று நடைபெற்றது இதற்கு பிறகு பேசிய இக்கூட்மைப்பின் தலைவர் இயானி இன்ஃபான்டினோ உலக மகளிர் காவ்பந்து போட்டியை இந்தியாவில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த முடிவை இந்திய கால்பந்து சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு குஷால்தாஸ் வரவேற்றுள்ளார் இந்த மிகப்பெரிய போட்டியை நடத்துவதற்கான இடங்கள் குறித்த விவரங்கள் உடனடியாக தெரிவிக்கப்படும் என்று குஷால்தாஸ் கூறியுள்ளார் ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளைஞர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் உட்பட ஐந்து பதக்கங்களை பெற்றுள்ளது

இந்த போட்டியில் இந்தியாவிற்கான முதல் பதக்கத்தை ஹர்ஷிதா ஷேர்வார் வென்றார்